புதியகல்விக் கொள்கைக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றமத்தியஅமைச்சரவை இன்றுஒப்புதல் அளித்துள்ளது

தொடங்கப்பட்டுள்ளதாகபாதுகாப்புத் துறைஅமைச்சரும் தெரிவித்துள்ளனர்

அதிகரித்துள்ளது

எடுக்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

பள்ளிப் படிப்பிலேயேமாணவனின் ஒட்டுமொத்ததிறன் வளர்ச்சியைஉறுதிசெய்யும் வகையில் மதிப்பீட்டுஅட்டைமுறைகொண்டுவரப்படவுள்ளது குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு வரையாவதுதாய்மொழியில் பயிற்றுவிக்கப்படவேண்டும் என்று புதியகல்விக் கொள்கைவலியுறுத்துகிறது உயர்கல்வியிலும் பல்வேறு புதியசீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது

ஆராய்ச்சிப் படிப்புகளுக்குஉத்வேகம் அளிக்கும் வகையில் தேசிய ஆராய்ச்சிநிறுவனம் ஏற்படுத்தப்படும்

தேசியகல்விதொழில்நுட்பஅமைப்பு ஒன்றைஉருவாக்கவும் கல்வியில் சமச்சீரானதொழில்நட்பத்தைஅதிகரிக்கவும் இந்தக் கொள்கைவலியுறுத்துகிறது நாட்டின் பின்தங்கியபகுதிகள் கண்டறியப்பட்டு அங்குசிறப்பு கல்விமண்டலத்தைஉருவாக்கவும் தேசியகல்விக் கொள்கைவகைசெய்கிறது பிரான்ஸ் நாட்டிலிருந்தகொள்முதல் செய்யப்பட்டஐந்தரபேல் போர் விழானங்கள் இன்றுபிற்பகல் ஹரியானாமாநிலம் அம்பாலாவிமானதளத்திற்குவந்துசேர்ந்தன

புதியபோர் விமானங்களுக்குமுறைப்படியானவரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தநாள் வரலாற்றுசிறப்புமிக்கநாள் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் இந்தபோர் விமானங்களின் வருகையின் மூலம் நமதராணுவத்தில் புதியஅத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாகபாதுகாப்புத் துறைஅமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளாா் கொண்ட இந்தபோர் விமானங்கள் விமானப்படைக்குமேலும் வலுசோ்க்கும் என்றும் பல்திறன் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்துறைஅமைச்சா் திருஅமித்ஷாவும் வரலாற்றுசிறப்புமிக்கநாள் இது என்றுகுறிப்பிட்டுள்ளாா் ஹோமியோபதிமற்றம் பாரம்பரியமருத்துவமுறையில் ஜிம்பாப்வே வுடன் செய்துகொள்ளப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தத்திற்கு இன்றுநடைபெற்றமத்தியஅமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது

இந்தநோய் தொற்றுதொடர்பாகமாவட்டஆட்சியர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகஆலோசனைமேற்கொண்டுபேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் மாநிலத்தில் செயல்பட்டுவரும் அய்வகங்களின் எண்ணிக்கைகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டபரிசோதனைகளின் எண்ணிக்கைகுறித்தவிவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார்

இந்தநோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளைதடுப்பதற்கானஉயர்தரமருந்துகள் போதியஅளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார்

சிறு குறு தொழில் துறையினா் நலனுக்காகசெயல்படுத்தப்பட்டதிட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார் ஆறாவதுகட்ட ஊரடங்கு வெள்ளிக்கிழமமுடியவுள்ளநிலையில் மருத்துவநிபுண் குழுவினருடன் முதலமைச்சா் திரு எடப்பாடிபழனிசாமிநாளைஆலோசனைநடத்துகிறார் புவிஅறிவியல் துறையின் தேசியவிருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

தமிழகத்தில் மழைநீடிக்கும் என்றுசென்னைவாளிலைஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் சா்வதேச புலிகள் தினம் இன்றுகடைபிடிக்கப்பட்டது

இதற்காகதேசிய புலிகள் காப்பகஆணையத்திற்குதாம் பாராட்டுத் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளாா் குடியரகத் துணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு மத்தியவனத்துறைஅமைச்ச் திருபிரகாஷ் ஜவடேக்கள் உட்படபலர் வாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளனர் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிமுதல் மூன்றாம் கட்டஊரடங்கு தளர்வுகளைமத்தியஉள்துறைஅமைச்சகம் இன்றுஅறிவித்துள்ளது இரவு நேரத்தில் தனிநபர் வெளியில் செல்வதற்குஊரடங்கு கட்டுப்பாடுகள் முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளன

சுதந்திரதினம் சமூக இடைவெளியைப் பின்பற்றி இதற்கானவழிகாட்டுநெறிமுறைகளுடன் நடத்தப்படவேண்டும்